நடத்தியஆலோசனைகுறித்துஒருமித்தகருத்துநிலவியதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஒதுக்குமாறுமுதலமைச்சர் மத்தியஅரசைகேட்டுக் கொண்டுள்ளார்

மற்றம் மருத்துவம்சார் பணியாளர்களுக்குபோதியபாதுகாப்பு மருத்குவம் வழங்குமாறுஉள்துறைஅமைச்சகம் மாநிலங்களுக்குகடிதம் எழுதியுள்ளது

ஈஸ்டர் பண்டிகைநாளைகொண்டாடப்படுவதையொட்டிதலைவர்கள் கிறிஸ்துவர்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் இனிவிரிவானசெய்திகள் உத்தரவைமேலும் இரண்டுவாரங்களுக்குநீட்டிக்கமுதலமைச்சா்களுடன் ஊரடங்கு நடத்தியஆலோசனைகுறித்துஒருமித்தகருத்துநிலவியதாகபிரதமா் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளாா் மாநிலமுதலமைச்சர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் இன்றுஆலோசனைநடத்தினார் மத்தியமாநிலஅரசுகள் இதுவரைமேற்கொண்டநடவடிக்கைகள் காரணமாக இந்தநோய்த்தொற்றுபரவலின் தாக்கம் குறைந்துள்ளதாகக் அவர் கூறினார் இருப்பினும் அடுத்த மூன்றுநான்குவாரங்கள் முக்கியமானவைஎன்றும் பிரதமா் குறிப்பிட்டார்

போதியஅளவில் அத்தியாவசியப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அதன் சீரானவிநியோகம் உறுதிசெய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தியாவசியப் பொருட்களைபதுக்குவோர் மீதுகடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் எச்சரித்தாா் வேளாண்மைமற்றம் மற்றும் வேளாண்சாா் பணிகளைதொடர்ந்தமேற்கொள்வதற்குபல்வேறுயோசனைகளையும் பிரதமர் தெரிவித்தார் இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகபணியாற்றிவரும் மருத்துவர் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களுக்குபாதுகாப்பு உபகரணங்கள் போதியஅளவு கிடைப்பதற்குதேவையானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பனியாளர்கள் மீதுடத்தப்படும் தாக்குதலுக்குபிரதமர் கடும் கண்டனம் தெரிவித்தார் ஊரடங்கு உத்தரவைமேலும் இரண்டுவாரங்கள் நீட்டிப்பதற்கு இக்கூட்டத்தில் ஒருமித்தஆதாவு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

போதியநிதிஉதவிவழங்குமாறும் அவர்கள் கோரிக்கைவிடுத்தனர் பிரதம் முதலமைச்ச்களோடு மூன்றாவதுமுறையாகதற்போதுஆலோசனைநடத்தியுள்ளாா்

எடப்பாடிபழனிசாமி மத்தியஅரசிடம் கோரிக்கைவிடுத்துள்ளார்

தேசியபேரிடர் நிதியிலிருந்தமேலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடுசெய்யுமாறுகேட்டுக் கொண்டார்

முகக்கவசும் வெண்டிலேட்டர் ரேபிட் டெண்ட் கிட் போன்றவற்றைஅதிகளவில் ஒதுக்கீடுசெய்துஉதவுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

நீண்டநாட்களுக்குஊரடங்கு பிறப்பிக்கப்படும் உணவு தட்டுப்பாடுஏற்படாமல் நிலையில் இருக்கவிவசாயத்தைஊக்குவிக்கவேண்டும் என்றம் அதற்காகவேளான் சிறப்பு கொகுப்பு திட்டத்தைமத்தியஅரசுஅறிவிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் பட்சத்தில் விவசாயதொழிலாளர் மற்றும் அமைப்புசாராதொழிலாளர் குடும்பங்களுக்குதலா இரண்டாயிரம் ரூபாய் மத்தியஅரசுசா்பில் வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு பணி குழு ஒன்றும் மூத்தஐஏ

தமிழகத்தில் ஊரடங்கு முழுமையாககடைப்பிடிக்கப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தாா் வேண்டாம் ரயில் மற்றும் விமானசேவையைஉடனடியாகதொடங்க என்றம் மாநிலங்களுக்கிடையேயானபயணிகள் போக்குவரத்தைமீண்டும் தொடங்கக் கூடாகுஎன்றம் அனைத்தமாநிலமுதலமைச்சா்களுக்குஉத்தரவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் பருப்பு உள்ளிட்டமளிகைப் பொருட்களைமாநிலங்களுக்கிடையேரயில் மற்றும் லாரிகள் மூலமாகவும் தங்குத்தடையின்றிநடைபெறுவதைஉறுதிசெய்யவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

குறித்துபிரதம் அறிவிக்கும்நாடுதழுவியமுடிவைதமிழகமும் செயல்படுத்தம் உரரடங்கு என்றுமுதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமிதலைமையில் இன்றுநடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

சண்முகம் தெரிவித்துள்ளார்

ஈஸ்டர் பண்டிகைநாளைகொண்டாடப்படுவதையொட்டிதலைவர்கள் கிறிஸ்துவசமுதாயத்தினருக்குவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்துள்ளசெய்தியில் இயேசுகிறிஸ்துவின் போதனைகளைஏற்றுமனிதகுலத்தின் நலனுக்காகஒன்றுசேர்ந்தஉழைப்போம் என்றுகூறியுள்ளார் தமிழகமுதலமைச்சர் திரு

திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் விடுத்துள்ளசெய்தியில் சுகாதாரபேரிடரைசந்தித்துவரும் இந்நாளில் இயேசுபெருமானின் மனோதைரியத்துடனம் ஈஸ்டர் திருநாளைகொண்டாடுவோம் என்றுகூறியுள்ளார் பாமக நிறுவள் மருத்துவர் ச ராமதாகவிடுத்துள்ளசெய்தியில் தமிழகமக்கள் ஒற்றுமை சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றைவளர்க்கஉறுதியேற்போம் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

இதுதொடர்பாகஉள்துறைஅமைச்சகம் மாநிலஅரசுகளுக்குகடிதம் எழுதியுள்ளது

மெத்தைதயாரிக்கும் பணிகள் குறித்துகாந்திஆசிரமத்தின் பொருளாளா் திரு தொழிலாளிதிருமதி ரங்கம்மாள் ஆகியோர் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தனர்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஊரடங்கு அமல்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் தற்போது இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படோர் எண்ணிக்கைலட்சக்கணக்கில் அதிகரித்திருக்கக்கூடும் என்றம் தெரிவித்தாா்